வங்கிகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனை குறித்த விவரங்களை தெரிவிக்கும் மென்பொருள் குறைபாடு காரணத்திற்காக பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு இரண்டு கோடி ரூபாயை ரிசர்வ் வங்கி அபராதமாக விதித்துள்ளது

கேப்பிடல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவுபெற்றது

மாவட்டங்களிலிருந்து மேலும் சில வேட்பாளர்கள் குறித்த விவரங்கள் வந்த வண்ணம் உள்ளன

சிக்கிமில் அம்மாநில முதலமைச்சர் திரு பவன்குமார் சாம்லிங் அம்மாநிலத்தின் இரண்டு சுட்டப்பேரவை தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் கால்பந்தாட்டக்காரர் திரு பைசுங் புட்டியா முதல் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அஸ்ஸாமில் நடைபெறும் இரன்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெற்றது ஐந்து தொகுதிகளில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் அம்மாநிலத்தின் சட்டப்பேரவைத்தலைவர் திரு கிருபானாத் மல்லா பேரவை உறுப்பினர்கள் திரு ருபக் ஷர்மா மற்றும் திரு திலிப் சைக்கியா ஆகியோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர் காங்கிரஸ் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் சுஷ்மிதா தேவ் மூத்த தலைவர் புவனேஸ்வர் கலிதா வீரேன்சிங் யங்டி உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றனர் திரிபுரா மாநிலத்தில் இரண்டாம் கட்டத் தேர்தலுக்கான மனுத் தாக்கல் இன்றுடன் நிறைவுற்றது திரிபுராவில் பிஜேபி வேட்பாளராக ரிபாட்டிகுமாரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு ஜித்தேந்திர சௌத்ரியும் போட்டியிடுகின்றனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் திரு வி வைத்தியலிங்கமும் என் ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு கே நாராயணசாமியும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் திரு எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் இரண்டாம் கட்டத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் வரும் வெள்ளிக்கிழமையன்று வேட்புமனுக்களை திரும்பப்பெற கடைசிநாளாகும்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கான சிறப்பு செலவின பார்வையாளர் திருமதி மது மகாஜன் நாளை சென்ளை வர இருப்பதாக குறிப்பிட்டார்

ஒரே சின்னத்தை பல சுயேச்சை வேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கல் மூலம் சின்னம் யாருக்கு என்பது முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தியா குரேஷியா நாடுகளுக்கு இடையே நட்புறவை பலப்படுத்துவதற்காகவும் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருவதற்காகவும் இந்த உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டது மூன்று நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக நேற்று மாலை குரேஷியா சென்றடைந்த திரு ராம்நாத் கோவிந்த் திற்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குரேஷிய அதிபருடன் குடியரசுத் தலைவர் இன்று முக்கிய பேச்சு வார்த்தை நடத்துகிறார் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது குரேஷிய பணத்தை முடித்துக் கொண்டு

தில்லியில் உள்ள உப்கார் திரையரங்கு தீவிபத்து வழக்கில் அதன் உரிமையாளர்களான சுசில் அன்சால் மற்றும் கோபால் அன்சால் ஆகிய இருவருக்கும் பிணையில் வரமுடியாத கைது வாரண்டை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த வழக்கில் சாட்சியங்களை அழித்த பின்னணியில் இருவரும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அதன் மீதாள வழக்கு கடந்த பத்து வருடங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது

இந்த தீவிபத்தில் இரண்டு குழந்தைகளை பறிகொடுத்த தந்தையின் சாட்சியங்களை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்கள் அழித்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது

சம்பவ இடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் வங்கிகளுக்கு இடையேயான ஸ்விப்ட் என்று அழைக்கப்படும் பண பரிவர்த்தளை குறித்த விவரங்களை தெரிவிக்கும் மென்பொருள் குறைபாடு காரணத்திற்காக பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு ரிசர்வ் வங்கி இரண்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு மத்திய அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் ஏழு கேள்விகளை ஏழுப்பியுள்ளார்

இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் விரக்தியும் அடைந்துள்ளதாக கூறிய அவர் இதற்கு யார் காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்

அம்மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கு சீர் கெட்டிருப்பதாகவும் கடந்த இரண்டு நாட்களில் பெண்களுக்கு எதிராக பத்து பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன என்றும் இதற்கு காங்கிரஸ் அரசு என்ன சொல்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்

பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாடு முழுவதும் அமவ்படுத்தியுள்ள நிலையில் ராஜஸ்தானில் மட்டும் இதற்கான நடவடிக்கையை காங்கிரஸ் அரசு ஏன் எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மீது வெறுப்பை வெளிப்படுத்தி வரும் திரு ராகுல்காந்தி இப்போது காங்கிரஸ் கட்சி மூலமாக நாடு முழுவதும் அதே வெறுப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த வீடியோ பதிவில் திரு ரத்தோர் குற்றம் சாட்டியுள்ளார்

தேர்தல் ஆணையம் தமது கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது விளையாட்டுக் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லியில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி கேப்பிடல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது